நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

அன்னிய செலாவணி கையிருப்பு அதிகரித்திருப்பதாக கூறிய அவர் அன்னிய நேரடி முதலீடுகள் அதிக அளவில் பெறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கி கடன் தொடர்பான புகார்களை அளிக்க சிறப்பு மையம் தொடங்கப்படும் என்று கூறிய அமைச்சர் இத்தொழில் நிறுவனங்களின் குறைகளை களையும் வகையிலான கள ஆய்வை மேற்கொள்ளும் வகையில் வங்கி அலுவலர்கள் பொதுமக்களிடையேயான கலந்துரையாடல்களை அதிகரிக்க புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றார் வர்த்தக சங்கங்கள் தொழிலதிபர்கள் வங்கி காப்பீடு நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

நரேந்திரமோடி இலங்கை பிரதமர் மகீந்த பிரதமள் ராஜபக்ஷே யுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் இருநாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பை அதிகரிப்பது கொழும்புவிலிருந்து மத்தியப்பிரதேச மாநிலம் சாஞ்சி இடையே புதிய விமான போக்குவரத்து சேவை தொடங்குவது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து இருதலைவர்களும் இதில் விவாதிக்க உள்ளனர் ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள மகீந்த ராஜபக்ஷே வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இன்று காலை முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இருநாடுகளுக்கு இடையே சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது குறித்து விரிவாக விவாதித்தனர்

இக்கண்காட்சியில் உரையாற்றிய மத்திய பாதுகாப்பு செயலர் டாக்டர் அஜய்குமார் மத்திய அரசு தொழில்நுட்ப பரிமாற்றம் அடிப்படையிலான நுண்ணநிவு மூல்தன உரிமைகளை பயன்படுத்தி பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தில்லி துணை நிலை ஆளுநர் அனில் பைஜால் தில்லி முதலமைச்சர் திரு

மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அதிகாலையிலேயே தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள்

எடப்பாடி கே பழனிசாமி நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

புதுதில்லியில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுகாதார செயலர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட அவர் கரோனா வைரஸ் பாதிப்பை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினா்

துறை வாரியான செலவுகளுக்கான முன்பண மானியக் கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட்டில் மக்கள் நலத்திட்டம் தொடர்பான புதிய அறிவிப்புகளும் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதையொட்டி திருச்செந்தூா் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவில் நடை அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதணைகள் நடைபெற்றன இதுகுறித்து எமது செய்தியாளர்

வயலூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரை மேற்கொண்டும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றன் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்யஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்று வருகிறது

நாமக்கல் மாவட்ட முதன்மை நீதிபதி கே

இதுகுறித்து எமது செய்தியாளர்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி